கோவாக்சின் கோவிட் ஷீல்டு தடுப்பு மருந்துகள் கோவிட்டை தடுக்கும் திறன் வாய்ந்தவை என்பதால் மக்கள் தயக்கமின்றி இவற்றை செலுத்திக்கொள்ள மத்திய அமைச்சர் திரு

தென் மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நிபுணர் குழு உறுப்பினராக தமிழகத்தின் முன்னாள் தலைமை செயலர் கிரிஜா வைத்தியநாதன் நியமனம் செய்யப்பட்டதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது

ஐ பி எல்

கோவிட் தொற்று பரவாமல் தடுக்க அரசு அறிவித்துள்ள விதிமுறைகளை பின்பற்றுவதோடு அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க கோரப்பட்டு வருகிறது

ஏ

இவர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுடன் இணைந்து கோவிட் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்காணிக்க உள்ளனர்

இதன்படி பொதுமக்கள் அதிகம் பயணிக்கும் செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி தாம்பரம் கேளம்பாக்கம் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் மணலி கண்ணகிநகர் பெரம்பலூர் அம்பத்தூர் ஆவடி திருவொற்றியூர் செங்குன்றம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன

முக கவசம் அணியவேண்டியதன் அவசியத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பது கண்காணிக்கப்படும் என்றார் தர்மபுரி மாவட்டத்தில் அனைவரும் செய்வதோடு சமூக இடைவெளியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி எஸ்

வேலூர் மாவட்ட கூட்டுறவுத்துறை அலுவலர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் துவக்கிவைத்தார்

சுற்றுலா பகுதிகளில் பார்வையிட மக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டாலும் தங்கி இளைப்பாற அனுமதியில்லை என்று கூறினார்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஊறு ஏற்படுவதோடு விழிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார்

அதேபோல் பாலக்காடு திருச்சிராப்பள்ளி வழிதடத்தில் ஈரோடு திருச்சிராப்பள்ளி ரயில் போக்குவரத்தின் இரு மார்க்கங்களிலும் ரயில் சேவை நாளை ரத்து செய்யப்படுகிறது

மதுரையிலிருந்து சென்னை திருவொற்றியூர் நோக்கி சென்றுகொண்டிருந்த கார் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் உலகூரணி என்ற இடத்தில் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இந்த சம்பவம் நேரிட்டது

கிழக்கு கடற்கரை பகுதிகளான திருவள்ளுர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரை இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும்

பி எல்

இரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் மும்பை இண்டியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை எதிர்கொள்கிறது

ஐ பி

எட்டு அணிகள் பங்கேற்கும் ஐ

எல் போட்டிகள் சென்னை அகமதாபாத் பெங்களுரு கொல்கத்தா தில்லி மும்பை ஆகிய ஆறு நகரங்களில் நடைபெறுகின்றன